உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார்

திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது

வெண்கலப்பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் பருவ மழையை எதிர்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார்

மழைக் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடத்தப்பட்டதையடுத்து ஆயத்தப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

வெள்ள நீரை உடனடியாக அகற்றுவதற்கு ஏதுவாக ஜெட் ராடிங் எந்திரங்கள் வாங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டால் அதனை சரிசெய்வதற்குரிய எந்திரங்களும் வாகனங்களும் பணியில் உடனடியாக ஈடுபடுத்தப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார்

சென்னை நகரில் வெள்ள பாதிப்பை தடுப்பதற்கும் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் நிதி கோரப்பட்டுள்ளதாகவும் திரு வேலுமணி கூறினார்

காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததையடுத்து கர்நாடக மாநிலம் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாஹர் அணைகளிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது

தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களை கண்டறிந்து அதனை செயல்படுத்துவதற்கு நிபுணர் குழு ஒன்றை மாநில அரசு அமைக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்குள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீர் மேலாண்மை திட்டங்கள் முறையாக செய்யப்பட்டால் கடைமடை பகுதிகளுக்கும் தண்ணீர் கிடைக்கும் என்றும் அதிக அளவு ஆற்று நீர் கடலில் கலப்பது தடுக்கப்படும் என்றும் கூறினார் சென்னை சேலம் பசுமை வழிச்சாலை திட்டத்திற்காக கையகப்படுத்தம் நிலங்களில் உள்ளவர்களை மறஉத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை அப்புறப்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்திட்டத்திற்கு தடை விதிக்கக் கோரி நில உரிமையாளர்களின் மனுக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் தாக்கல் செய்த பொது நல மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் திரு சிவஞானம் திருமதி பவானி சுப்பராயன் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் எலை அமைக்கும் பகுதிகளில் உள்ள மரங்களை வெட்டக்கூடாது என்றும் நில உரிமையாளர்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என்றும் உத்தரவிட்டது

தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டப்படுவதையொட்டி இஸ்லாமிய மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் இஸ்லாமிய சகோதார சகோதிரிகளுக்கு ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இறைவன் அருளை பெற அனைத்தையும் தியாகம் செய்யும் உயர்ந்த எண்ணத்தை விதைக்கும் நன்னாளாக பக்ரீத் பண்டிகை திகழ்வதாக தெரிவித்துள்ளார் திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் தமிழகத்தில் வாழும் இஸ்லாமிய மக்கள் அனைவரும் வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் விடுத்துள்ள செய்தியில் மனித உறவுகள் உன்னதம் பெற்றிட அன்பை விதைப்போம் என்று கூறியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக மதிமுக பொதுச்செயவாளர் திரு வைகோ உள்ளிட்ட தலைவர்களும் இஸ்லாமிய மக்களுக்கு பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் கோவை மாவட்டத்தில் இந்திர தனுஷ் திட்டத்தின்கீழ் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி போடும் இயக்கம் சிறப்பாக செய்படுத்தப்பட்டு வருகிறது மருத்துவ சுகாதார பணியாளர்கள் கிராமப்பகுதிகளுக்குச் சென்று பயனாளிகளை கண்டறிந்து தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் கோவை மாவட்ட சுகாதாரப் பணிகள் துறை துணை இயக்குநர் டாக்டர் பானுமதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதன்முதலில் தமிழகத்தில் இருந்து தான் கேரளாவிற்கு மருத்துவக் குழுக்கள் அனுப்பப்பட்டதாக கூறினார்

கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்ரமணியம் பிரசாத் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் தமிழக உள்துறை செயலாளர் போக்குவரத்து துறை செயலாளர் போக்குவரத்து துறை ஆணையர் தமிழக காவல் துறை தலைவர் சென்னை காவல் ஆணையர் ஆகியோர் நாளை மற்நாள் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டது

இதே பிரிவில் அபிஷேக் வா்மா வெண்கலப் பதக்கம் வென்றார்

மகளிர் கபடி போட்டியில் இலங்கை மற்றும் இந்தோனேஷியாவை வென்று இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியது

டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முன்னேறினார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரோகன் போபண்ணா திவிஜ் சரண் இணையும் நாகல் சுமித் ராம்குமார் ராமநாதன் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியது

பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சா் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோா் ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனா்